இன்றுசென்னைந்தடைந்தார்

தமிழ்நாடுவேளாண் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கானமாணவர் சேர்க்கைகலந்தாய்வு இன்றதொடங்கியது

வென்றுசாதனைபடத்துள்ளார் இனிவிரிவானசெய்கிகள் குடியரசுத் தலைவர் திருராம் நாத் கோவிந்த் இன்றுகாஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அத்திவரதரிசனம் செய்தார் அவருடன் தமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித்தும் சென்றிருந்தார் முன்னதாகசென்னைவிமானநிலையத்தில் அவரைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியும் துணைமுதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் வரவேற்றனா் சென்னையில் உள்ளடாக்டர் அம்பேத்கார் சட்டபல்கலைக்கழகத்தில் நாளைநடைபெறும் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் திருராம்நாத் கோவிந்த் பங்கேற்கிறார் இந்தவிழாவில் உச்சநீதிமன்றமுன்னாள் தலைமைநீதியும் தற்போதையகேரளஆளுநருமானதிருபிசதாசிவம் உச்சநீதிமன்றநீதிபதிதிருசரத் பாப்டே சென்னைஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதிருமதிவிஜயாகமலேஷ் தஹில் ரமணிஆகியோருக்குகுடியரசுத் தலைவர் கௌரவடாக்டர் பட்டம் வழங்குவார் இதள் பின்னர் ஆந்திராசெல்லும் அவர் வரும் திங்கட்கிழமைபூரீஹரிகோட்டாவில் சந்திரயான் இரண்டுவிண்கலம் செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார் தமிழகத்தில் முதலீடுகளைஈர்ப்பதற்குஏதுவாகஉலகம் முழுவதிலும் உள்ளதமிழ் மக்களைதொடர்பு கொண்டுஆலோசனைகளைமேற்கொள்வதற்கு யாதும் பிரிவும் வலைளமும் உருவாக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

தொழில் தோழன் என்றதொழில் நிறுவனங்களுக்கானஒருங்கிணைந்த இணையதளம் உருவாக்கப்பட்டு குறைதீர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

சென்னைமுழுவதும் உள்ளமின் தடங்கள் இரண்டுஆண்டுகளுக்குள் புதைவழித் தடங்களாகமாற்றப்படும் என்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்தார்

கொளத்தூர் பகுதியில் இந்தஆண்டுக்குள் இந்தபணிநிறைவடையும் என்றும் திரு தங்கமணிதெரிவித்தார் சட்டப்பேரவையில் இன்றகேள்விநேரத்தின் போதுவெளியானவேறுசிலதகவல்கள்

தமிழ்நாடுஅரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கிராமநிர்வாகஅலுவல் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றுவருவாய்த்துறைஅமைச்சர் திருஆர் பிடதயகுமார் தெரிவித்தார் தேசியமற்றும் போட்டிகளில் பதக்கம் பெற்றவீரர் வீராங்கனைகளுக்குஅரசுத்துறைநிறுவனங்களில் வேலைவாய்ப்பில் மூன்றுசதவீத இடஒதுக்கீடுஉறதியாகவழங்கப்படும் என்றுபள்ளிக்கல்விமற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையன் கூறியுள்ளார் இது தொடர்பாளகவளார்ப்பு தீர்மானத்துக்குப் பதிலளித்தபேசியஅவர் விளையாட்டுவீரர்கள் வென்றபதக்கங்களின் தரநிலைஅடிப்படயில் அவர்களுக்குபணி இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுவேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாகக் கூறினார்

சென்னை பாளையங்கோட்டை நாகர்கோவில் திருமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ளஅரசுபோகாமற்றும் இயற்கைமருத்துவகல்லூரி சித்தமருத்துவக் கல்லூரி ஆயுர்வேதாமருத்துவக் கல்லூரி ஹோமியோபதிமருத்துவக் கல்லூரி ஆகியகல்லூரிகளில் விண்ணப்பங்கள் கிடைக்கும்

இரண்டரைமில்லியன் லிட்டர் குடிநீர் அடங்கியமுதல் ரயில் இன்றுமதியம் சென்னைவில்லிவாக்கம் வந்தடைந்தது மாநிலஅமச்சர்கள் திரு எஸ்பி வேலுமணி திருஜெயக்குமார் பாண்டியராஜன் ஆகியோர் அந்தரயிலைவரவேற்றனர்

நிலத்தடிநீரைஅதிகரிப்பதுதொடர்பாகவும் நடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் எல்லைதாண்டியீன் பிடித்ததாகதமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை இலங்கைகடற்படையினர் இன்றுகைதுசெய்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் நம்புத்தலையிலிருந்துநாட்டுப் படகில் மீன்பிடிக்கச் சென்றமீனவர்களை நெடுந்தீவு அருகே இலங்கைகடற்படையினா் கைதசெய்ததாகமீன்வளத்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனா் நாடாளுமன்றத்தில் உள்ளபிஜேபிபெண் உறுப்பின்களுடன்பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுகலந்துரையாடனார் பல்வேறுதரப்பினருடன் பிரதமர் நிகழ்த்தியுள்ளஐந்தாவதுசந்திப்பு இதுவாகும் விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் பளூதுக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜய் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

அமெரிக்குபள் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா சகவீரரானபிரணாயைஎதிர்கொள்கிறார் அமெரிக்காவில் நடைபெற்றுவரும் சர்வதேசசாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டிஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இஸ்டோமினைஎதிர்கொள்கிறார்